தமிழ் புத்தாண்டு தினம் வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டது

கொல்கத்தா அணி நிர்ணயித்துள்ளது

அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சேலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அஇஅதிமுக அரசு செய்த சாதனைகள் குறித்து திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியதை அவர் சுட்டிக்காட்டினார் மாநிலம் முழுவதும் நிறைவேற்றப்பட்ட சாலை மேம்பாடு மற்றும் குடிநீர் திட்டப் பணிகளே அரசின் சாதனைகளுக்கு சான்றாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் விவசாயிகளின் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வேலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் அஇஅதிமுக கூட்டணியில் இடம் பெற்றுள்ள கட்சிகள் முரண்பாடுகளின் மொத்த உருவமாக உள்ளது என்று அப்போது அவர் கூறினார்

திமுக ஆட்சிப் பொறுப்பில் இருந்த போது நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அனைத்து வாக்குறதிகளும் நிறைவேற்றப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் உறுதி அளித்தார் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் இன்று காஞ்சிபுரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொன்டு பேசுகையில் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை அஇஅதிமுக அரசு செயல்படுத்தியதாக குறிப்பிட்டார் திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவி வந்த மின்வெட்டு பிரச்சினைக்கு உரிய தீர்வு காணப்பட்டு தற்போது தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்கிறது என்றும் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறினார் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மக்களின் நம்பிக்கை பெற்ற கூட்டணியாக அஇஅதிமுக கூட்டணி திகழ்கிறது என்று தெரிவித்தார் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கவில்லை என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறினார் சேலத்தில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு நிதின்கட்காரி தமிழகத்தில் சாலை மேம்பாட்டிற்காக ஏழேகால் லட்சம் கோடியை மத்திய அரசு ஒதுக்கியதாக கூறினார் விரைவான வளர்ச்சியை கண்டு வரும் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று அவர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு மக்களவைத் தேர்தலில் தங்கள் கூட்டணி வெற்றி பெற்று மத்தியில் பிஜேபி தலைமையிலாள அரசு மீன்டும் பொறுப்பேற்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக கோவை வந்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் திரு டி ராஜா மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் நம்பிக்கை தெரிவித்தார் தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மக்களவைத் தேர்தலில் பண பலத்தை பயன்படுத்த ஆளும் அஇஅதிமுக திட்டமிட்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்ட பணம் வர்த்தகர்களுடையது என்றும் திரு அழகிரி கூறினார் மக்களவைத் தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் பணிக்கான காவல்துறை தலைவர் திரு அசுதோஸ் சுக்லா இன்று மதுரையில் ஆலோசனை மேற்கொண்டார் சித்திரைத் திருவிழாவின் போது வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதால் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆறு மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இந்த ஆவோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர் மின்னு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஏற்படும் தொழில்நுட்பக் கோளாறுகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காண தேவையான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின இன்று புதுதில்லியில் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் இடதுசாரிகள் மதச்சார்பற்ற ஜனதா தள் சமாஜ்வாதி ஆம் ஆத்மி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனைத் தெரிவித்தனர் இதற்கிடையே தோல்வி பயம் காரணமாகத்தான் இதுபோன்ற குற்றச்சாட்டுக்களை எதிர்க்கட்சிகள் தெரிவிப்பதாக பிஜேபி கூறியுள்ளது மக்களவைத் தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் நாடுமுழுவதும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் கள நிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம்பெறுவது சிவகங்கை மக்களவைத் தொகுதி

இ அ தி மு க கூட்டணி சார்பில் பாரதீய ஜெனதா கட்சியின் தேசிய செயலாளர் ராஜாவும் தி மு க கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக முன்னாள் மத்திய நிகி அமைச்சர் ப சிதம்பரத்தின் மகன் கார்திக் சிதம்பரமும் மற்றும் அ ம மு க சார்பில் பாண்டி உள்ளிட்டோரிடையே போட்டி நிலவி வருகிறது இத் தொகுதியில் இருந்து கடந்த நான்கு அமைச்சர் சிதம்பரத்தால் கொண்டு வரப்பட்ட திருமயம் பெல் கம்பெனி இளையான்குடியில் இண்டேன் எரிவாயு நிரப்பும் தொழிற்சாலை உள்ளிட்ட வைகளை காங்கிரஸ் வேட்பாளரான கார்த்தி சிதம்பரம் கூறியும் பி ஜே

இன்று கோபிச்செட்டிப்பாளையம் அருகே செய்தியாளர்களிடம் பேசுகைளில் அவர் இவ்வாறு கூறினார்

மானவச் செல்வங்களாக இருக்கின்ற நீங்கள் ஏதாவது ஒரு தேர்வில் தோல்வி ஏற்பட்டால் தேர்க்சி பெறவில்லை என்றாலம் நீங்கள் அச்சப்படத் தேவையில்லை ஜூன் மாதமே நீங்கள் தேர்வு எழுதுவதற்கு அரச நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது தேர்வு எழுதி நீங்களும் கல்லூரிக்கு செல்கின்ற வாய்ப்பை இந்த அரசு உருவாக்கும் தமிழ் புத்தாண்டு வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது இதனைபொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர்

புத்தில்லி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்நாளையொட்டி நாடுமுழுவதும் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் குருத்தோலை ஞாயிறைபொட்டி இன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் குருத்தோலை பவளி நடைபெற்றது வேளாங்கண்ணி தூத்துக்குடி கன்னியாகுமரி உட்பட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற குருத்தோலை பவனியில் ஏராளமானோர் பங்கேற்றனர்

தேர்தலில் பொதுமக்கள் அச்சம் இன்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் தர்மபுரி மற்றும் அரியலூரில் இன்று கொடி அணிவகுப்பு நடைபெற்றது

கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது

இரவு எட்டு மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஹைதராபாத் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி நாளை மும்பையில் அறிவிக்கப்படுகிறது